திரு பேட்ரிஸ் டாலோனை இன்று சந்தித்து பேச்சு நடத்துகிறார்

வாக்கு கோருகிறார் பிஜேபி உறுப்பினர்களுக்கு அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது

தொடங்குகிறது

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்முன்று நாள் அரசுமுறை பயணமாக மொசாம்பிக் சென்றடைந்தார்

உள்ளிட்ட ஏழு பேர் தங்கம் பதக்கம் வென்றனர் இனி விரிவான செய்திகள் மேற்கு ஆப்பிரிக்க நாடான பெளினுக்கு அரசு முறை பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிஸ் தாலோனுடன் பேச்சு நடத்தவுள்ளார்

அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாறறவுள்ளார்

பெளின் நாட்டிற்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் என்பது குறிப்பிடத்தக்கது

குடியரசுத் தலைவருடன் மத்திய அமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திலிப் கோஷ் ஆகியோரும் சென்றுள்ளனர் கர்நாடக சுட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறார்

ரமேஷ் குமார் நேற்று உத்தரவிட்டார்

தகுதிநீக்கம் செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் பேரவை தலைவரின் நடவடிக்கையை எதிர்த்து இன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவுள்ளனர்

அண்மையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை இதற்கிடையே சட்டப்பேரவையில் பெரும்பான்மயை நிரூபிக்க இன்று நடைபெறும் வாக்கெடுப்பில் தம்மால் வெற்றிபெற முடியும் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு பி எஸ் எடியூரப்பா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையிலும் மேலவையிலும் இன்று நிதி மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின்மீது வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் இன்று பிஜேபி உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் சுட்டப்பேரவைக்கு வரவேண்டும் என அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது

கணக்கெடுப்பு மத்திய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்தால் இந்த மேற்கொள்ளப்படுகிறது தேசிய அளவில் நடத்தப்படும் இந்த கணக்கெடுப்புக்கான களப்பணிகள் மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தொடங்கும் இந்த கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வரும் தகவல்கள் மற்றும் புள்ளி விவரங்களைக்கொண்டு சமூகப் பொருளாதார மற்றும் வளர்ச்சித் திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் மேலும்திறம்பட்ட முறையில் செயல்படுத்த முடியும் என அரசு தெரிவித்துள்ளது

மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் அவர்களுக்கான மேம்பாட்டுத் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி தேபஸ்ரீ சௌத்ரி கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் தெலங்கானா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிருக்கான வளர்ச்சித் திட்டங்கள் திருப்தியளிப்பதாக கூறினாா் இதேபோல இதர மாநிலங்களும் தெலங்கானாவை பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்

இதில் தெலங்கானா மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மல்லா ரெட்டி அரசு முதன்மைச் செயவாளர் திரு ஜெகதீஸ்வர ராவ் மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர் ஆள் கடத்தலை தடுக்க அரசு முகமைகள் பொதுநல அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் டிய்வின்றி முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் ஹைதராபாத்தில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் ஆள் கடத்தலில் சிக்கி மீட்கப்பட்டோருக்கான காப்பக நிர்வாக பயிற்சி பற்றிய இதழை வெளியிட்டு பேசினார் ஆள் கடத்தலைத் தடுப்பதோடு அவற்றில் இருந்து மீட்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளிக்கும் பணியில் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஈடுபட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெய்பால் ரெட்டியின் இறுதிச்சடங்கு அரசு மரியாதையுடன் ஹைதராபாதில் இன்று நடைபெறுகிறது

உலக புலிகள் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதைமுன்னிட்டு புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அகில இந்திய அளவில் புலிகள் பராமரிப்பு மற்றும் மேலாண்மை தொடர்பான அறிக்கையையும் புலிகள் காப்பகங்கள் தொடர்பான அறிக்கையயும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார் புலிகளை காப்பதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக சத்தியமங்கலம் புலிகள் சரணாவயத்திற்கு விருதையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார் புலிகளை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது மொசாம்பிக்குடன் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க இந்தியா ஆர்வமுடன் உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தெற்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கிற்கு மூன்று நாள் அரசு முறை பயணமாக நேற்று அவர் சென்றடைந்தார் மப்புட்டோ நகரில் உள்ள மொசாம்பிக் நாட்டின் ராணுவ தலைமையகத்திற்கு நேற்று மாலை கென்று அவர் பார்வையிட்டார் பின்னர் டுவிட்டரில் அவர் வெளியிட்ட பதிவில் தொடர்ச்சியான நட்புறவின் மூலம் பல்வேறு தொழில்களிலும் மொசாம்பிக்குடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா விரும்புவதாக கூறியுள்ளார் தமது பயணத்தின்போது மொசாம்பிக் அதிபர் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து திரு ராஜ்நாத் சிங் பேச்க நடத்தவுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே ரானுவ ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது உயிரிழந்த அப்பாவி மக்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆப்காளிஸ்தானில் அமைதியையும் ஸ்திரத்தன்மயையும் நிலைநாட்ட அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

காட்மாண்டுவில் இந்திய நேபாள் சரக்கு போக்குவரத்து உச்சிமாநாட்டை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் வர்த்தகத்தை எளிமையாகவும் திறம்பட்ட முறையிலும் மேற்கொள்ள தடையற்ற சரக்குப்போக்குவரத்து அவசியம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய நேபாளுக்கான இந்திய தூதர் திரு மஞ்ஜீவ் சிங் பூரி நேபாள் தமது வர்த்தக இலக்குகளை அடைய இந்தியா தேவையான உதவிகளை வழங்குகம் என்றார் வர்த்தகம் முதலீடு கற்றுவா உள்ளிட்டவற்றில் இந்தியாவும் நேபாளும் ஏற்கெனவே நல்ல ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இரு நாட்டு மக்களுக்கும் இடையே நேரடி தொடர்புகள் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக சரக்குப்போக்குவரத்து நடைமுறைகள் எளிதாக நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

அவர்கள் பூஞ்ச் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்

போர்னோ மாகாணத்தின் தலைநகர் மைதுகுரி அருகே உள்ள கிராமம் ஒன்றில் இறுதி ஊர்வலத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர்

இந்தோளேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் உட்பட ஏழு பேர் தங்கப்பதக்கம் வென்றனர்